நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் முனைப்புடன் மேற்கொண்டுவருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

தமிழக மருத்துவ கல்லூரிகளில் தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை வாய்ப்பு அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

மாநிலங்களவை இன்று கூடியதும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் டெல்லி வன்முறை சம்பவ பிரச்சனையை எழுப்பி கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மத்திய அரசை எதிர்த்து கோஷங்களை எழுப்பின எதிர்கட்சிகளின் அமளியை கண்டித்த அவைத்தலைவர் திரு

தொடர்ந்து பூஜ்ஜிய நேரத்தில் உறுப்பினர்களின் கருத்துக்களை கூறுமாறு அவைத்தலைவர் கேட்டுக்கொண்டபோது எதிர்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சில உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி உள்துறை அமைச்சருக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் பூஜ்ஜிய நேரத்தில் கூறவேண்டிய கருத்துக்கள் தொடர்பான நோட்டீஸை வழங்கிய உறுப்பினர்கள் அப்பிரச்சனையை எழுப்பாவிட்டால் இந்த கீட்டத்தொடரின் எஞ்சிய நாட்களில் அவர்கள் கேள்வி கேட்க வாய்ப்பு வழங்கப்படாது என்று அவைத்தலைவர் எச்சரித்தார் நண்பகலின் உறுப்பினர்கள் தத்தம் இருக்கைக்கு சென்று கேள்வி நேர்த்தை தொடர ஒத்துழைக்குமாறு அவைத்தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு எதிர்கட்சியினர் செவிமடுக்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவையை நாள் முழுமைக்கும் திரு

டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கொரோனா வைரஸ் குறித்த அறிக்கையை அவையில் தாக்கல் செய்தார் மக்களவையிலும் டெல்லி வன்முறை சம்பவத்தில் கடும் அமளியும் ஆர்ப்பாட்டமும் நிலவியது

அவைத்தலைவா் திரு ஓம் பிர்லா இன்று அவைக்கு வராதாதல் பிஜு ஜனதாதள் தலைவர் பி மஹ்தப் தலைமையில் அவை நடவடிக்கைகள் நடைபெற்ற நிலையில் உறுப்பினர்களை இருக்கைக்கு செல்லுமாறு அவர் தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் இருந்தார் ஆனால் எதற்கும் செவி மடுக்காத எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பங்களில் தொடா்ந்து ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் வரையில் ஒத்திவைக்கப்பட்டது

மேலும் டெல்லி தெலுங்கானா மாநிலங்களில் தலா ஒருவர் உட்பட எஞ்சியவர்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டு அது மேலும் பரவாமல் தடுக்க அரசு விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார்

தற்போது ஈரான் நாட்டுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு டெஹ்ரானில் உள்ள இந்திய யாத்திரிகர்களையும் மாணவர்களையும் மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார்

தனியார் நிறுவனங்களும் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதோடு இன்று மாலை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இந்நிகழ்ச்சியில் மத்திய சுகாதர குடும்பநலத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மாநில அரசு பல்வேறு கல்வி நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் கல்வி வளாச்சியடைந்தால் பொருளாதார ரீதியாக நாடு வளர்ச்சியடையும் என்றார் நாட்டிலேயே உயர்கல்வியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதோடு கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பயில ஏதுவாக குறைந்த கல்வி கட்டணங்கள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாக கூறினார் கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பயில தமிழக அரசு சிறந்த அடித்தளம் அமைத்து கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வாரிய பணியிடங்களுக்கான தேர்வு மின்கொள்முதல் போன்றது அல்ல என்று கூறியுள்ளார் இந்த தோ்விற்கான அறிவிப்பில் ஆன்லைன் தோ்வு முழுமையாக தமிழில் இருக்காது என்று அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி இவ்விஷயத்தில் மின்துறை அமைச்சர் தவறிழைத்திருப்பதாகவும் திரு

மேலும் தவறான கேள்விகளுக்கு நெகட்டிவ் மதிப்பெண் வழங்கும் முறை கைவிடப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்